அவமதித்ததாக மத்திய அரசுக்கும் தேர்தல் ஆணையத்திற்கும் உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது

மோடி நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரை தேர்தல் விதிமீறல் அல்ல என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது

வர்த்தக ரீதியில் செயற்கைக்கோள்களை அனுப்புவதில் இந்தியா முன்னணி நாடாக விளங்குவதாக ஆந்திரிக்ஸ் கழகத்தின் தலைவர் திரு ராகேஷ் சசிபூஷண் தெரிவித்துள்ளார்

ஆட்டத்தில் இன்று இந்தியா தென் கொரியாவை சந்திக்கிறது

தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் வேட்புமனுக்களில் குற்றப் பின்னணி குறித்த விவரங்களை வெளியிட வேண்டும் என்ற உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை அவமதித்ததாக மத்திய அரசுக்கும் தேர்தல் ஆணையத்திற்கும் உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது

நரிமன் மற்றும் வினித் சரண் ஆகியோர் அடங்கிய அமர்வு தேர்தல் ஆணையத்தின் மூன்று துணை ஆணையர்கள் மத்திய சட்ட அமைச்சகத்தின் செயலர் அமைச்சரவைச் செயலர் ஆகியோர் இதற்கு பதிலளிக்குமாறு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது

சேலத்தில் தமது கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக நேற்று பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் திமுக கடந்த கால ஆட்சியில் சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டதாகவும் தற்போதைய அரசு தமிழகத்திற்கான ஜீவாதார திட்டங்களைக் கொண்டு வந்ததாகவும் தெரிவித்தார் நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் மீது அக்கரை கொண்ட அரசை உருவாக்குவதற்கு சிந்தித்து வாக்களிக்க வேண்டுமென்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் ராமநாதபுரத்தில் தமது கட்சி வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்ட அவர்

நதிகளை இணைக்கவும் சிறு சிறு வியாபாரிகளுக்கு நலன் பயக்கும் திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு வலியுறுத்தப்படும் என்று தேமுதிக பொருளாளர் திருமதி

ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிபாளையத்தில் அஇஅதிமுக வேட்பாளருக்கு ஆதரவாக பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் மாநில அரசு மக்களுக்கு பயனுள்ள திட்டங்களை நிறைவேற்றி வருவதாகவும் இந்தியாவின் பாதுகாப்பு திரு நரேந்திர மோடியின் கரத்தில் பத்திரமாக உள்ளதாகவும் தெரிவித்தார்

தென்காசி நாடாளுமன்ற தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் தமிழர்களின் உரிமைகள் பறிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களுடன் இணைக்கப்பட்ட யாருக்கு வாக்களித்தோம் என்பதை உறுதிசெய்யும் சாதனம் மிகவும் பாதுகாப்பானது என்று தேர்தல் ஆணையம் உச்சநீதிமன்றத்தில் கூறியுள்ளது பல்வேறு கட்ட ஆய்வுகளுக்கும் பரிசோதனைகளுக்கும் உட்படுத்தப்பட்ட பின்னரே இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது எதிர்க்கட்சிகள் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம்

விருநகர் மாவட்டத்தைப் பொறுத்தமட்டில் விருதுநகர் பாராளுமன்ற தொகுதியில் மக்களின் அடிப்படை பிரச்னைகள் கிராமங்களில் போதிய குடிநீர் வசதி சாலை வசதி செய்து தர வேண்டும்என்பது மக்களின் கோரிக்கையாக உள்ளது சிவகாசி தொகுதியில் பட்டாசு தொழில் மற்றும் உப தொழில்களை பாதுகாக்க தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் கடந்த நாடாளுமன்றத் தேர்தலில் அதிமுக தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்த சாட்சியாபுரம் மேம்பாலம் கட்டப்பட வேண்டும்

பட்டாசு விபத்துக்களில் தொழிலாளர்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்க சிவகாசியில் அமைக்கப்பெற்ற உயர்தர தீக்காய சிகிச்சை பிரிவுக்கு போதிய மருத்துவர்களை நியமிக்க வேண்டும் என்பது பட்டாசு தொழிலாளர்கள் கோரிக்கையாக உள்ளது விருதுநகரில் அரசு மருத்துவக் கல்லூரி அமைக்கப்பட வேண்டும் விருதுநகர் குடிநீர் ஆதாரமாக விளங்கக்கூடிய ஆனைக்குட்டம் நீர்த்தேகத்தை முழுமையாக சீரமைக்கப்பட வேண்டும் சாத்தூர் தொகுதியில் இருக்கன்குடி ரயில்வே மேம்பாலம் கட்ட வேண்டும் மதுரை கன்னியாகுமரி தேசிய நெடுஞ்சாலையில் படந்தால் சந்திப்பில் மேம்பாலம் அமைக்கப்பட வேண்டும் இதனால் அதிக உயிரிழப்புகள் தடுக்கப்படும் வானொலி செய்திகளுக்காக விருதுநகரிலிருந்து கமலக்கண்ணன் செயற்கைக்கோளை ஏவுகணை மூலம் தாக்கி அழித்த மிஷன் சக்தி திட்டம் வெற்றிகரமாக பரிசோதித்து பார்க்கப்பட்டதாக பிஜேபியின் மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரை தேர்தல் விதிமீறல் அல்ல என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது இந்த அறிவிப்பு சமூக ஊடகங்கள் தொலைக்காட்சி மற்றும் வானொலியிலும் ஒலிபரப்பப்பட்டது இந்த உரை தேர்தல் நடத்தை விதிமீறலாகும் என்று எதிர்க்கட்சிகள் கூறியிருந்த நிலையில் தேர்தல் ஆணையம் இவ்வாறு விளக்கம் அளித்துள்ளது வர்த்தக ரீதியில் செயற்கைக்கோள்களை அனுப்புவதில் இந்தியா முன்னணி நாடாக விளங்குவதாக ஆந்திரிக்ஸ் கழகத்தின் தலைவர் திரு ராகேஷ் சசிபூஷண் தெரிவித்துள்ளார் சென்னையில் நேற்று நடைபெற்ற கருத்தரங்கில் பேசிய அவர் வெளிநாடுகளில் செயற்கைக்கோள்களை அனுப்பி வர்த்தக ரீதியில் வெற்றி காண்பதில் இந்தியா தலைசிறந்து விளங்குவதாகத் தெரிவித்தார்

வைர வியாபாரி நீரவ் மோடிக்கு ஜாமீன் வழங்க லண்டன் நீதிமன்றம் மறுத்துவிட்டது

மற்றொரு ஆட்டத்தில் தென்கொரியா இரண்டு கோல் போட்டு ஜப்பானை வீழ்த்தியது இன்று நடைபெறும் ஆட்டத்தில் இந்தியா தென் கொரியாவை சந்திக்கிறது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் சண்டிகரில் நடைபெறும் முதல் ஆட்டத்தில் பஞ்சாப் அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது தில்லியில் நடைபெறும் மற்றொரு ஆட்டத்தில் தில்லி அணி கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது